இன்று தொடங்கி வைத்தாா்

ஊழலை அகற்றுவதற்கு தமது தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமா் கூறியுள்ளாள்

ஆணயம் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது

பொருளாதார நிபுணர் கீதா கோபிநாத் தெரிவித்துள்ளார்

தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார்

நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக உள்ளதாகக் கூறினார் ஊழலை ஒழிப்பதற்கும் கறுப்புப் பணத்தை மீட்பதற்கும் தமது தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் ஜெகந்நாத் இந்த நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் காசியில் புனித நீராடுவதால் கிடைக்கும் நன்மைகளை தமது நாட்டிற்கு எடுத்துச் செல்வதாகக் கூறினார் பிரதம் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி இருப்பது உலகளாவிய பாராட்டைப் பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பழம்பெருமை வாய்ந்த சித்தூ யோகா முறைகளை உலகிற்கு எடுத்துக்காட்டியதுடன் ஹிந்தி மொழியின் சிறப்பையும் பரவச் செய்திரப்பதாகக் கூறினார் இந்திய முறையினலான மருத்தும் சார்ந்த மருத்துவமனை ஒன்று மொரீஷியஸில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் அடுத்த ஆண்டு மொீஷியஸில் நடைபெறும் மாநாட்டில் மகாபாரதம் தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இந்த மாநாட்டில் இந்தியா்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்றும் திரு பிரவிந்த் ஜெகந்நாத அழைப்புவிடுத்தார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் இந்தியா வம்சாவழியினரின் பங்கு என்ற தலைப்பில் இம்மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக நார்வே நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஹிமான்ஷு குலாட்டியும் பங்கேற்றுள்ளார் நியூசிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கன்வால்ஜித் சிங் பக்ஷி கவுரவ விருந்தினராக கலந்து கொள்கிறார்

இம்மாநாட்டிற்குப்பின் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவை காண்பதற்காக நாளை மறுநாள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர்

மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முறைகேட்டில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது லண்டனில் நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் முறைகேடுகள் செய்ய முடியும் என்று ஆதாரபூர்வமாக நிருபிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் இவ்வாறு தெரிவித்துள்ளது இந்திய எலக்ட்ரானிக்ஸ் கழகத்தின் கீழ் இயங்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை உற்பத்தி செய்து வருவதாகவும் பலமுறை சோதளை செய்யப்பட்ட பின்னரே அதன் தரம் நிருபிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையம் தெிவித்துள்து தொழில் நுட்ப வல்லுநர்கள் குழுவின் பரிசீலனைக்குப் பின்னரே உற்பத்தி நடைபெற்று வருவதாகவும் ஆணையம் கூறியுள்ளது லண்டனில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சள் திரு கபில் சிபல் கலந்து கொண்டது சந்தேகத்ததை எழுப்புவதாக மத்திய அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் இந்திய ஜனநாயகத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் திரு கபில்சிபல் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் திரு கபில் சிபல் அந்த நிகழ்ச்சிக்கு தனிப்பட்ட முறையில் கலந்து கொணடதாகவும் காங்கிரஸ் கட்சி அவரை அனுப்பவில்லை என்றும் அக்கட்சியின் முத்த தலைவர் திரு அபிஷேக் மனு சிங்வி தெரிவித்துள்ளார் மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்களில் தவறு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று ஐக்கிய ஜனதாதள் தலைவரும் பீகார் மாநில முதலமைச்சருமான திரு நிதிஷ் குமார் தெரிவித்துள்ளார் பாட்னாவில் இன்று செய்தியாளா்களை சந்தித்த அவா் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னரே வாக்காளர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்வதற்கான கருவி வாக்குப்பதிவு எந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் முறைகேடு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் வரும் நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்று சர்வதேச நிதியம் கணித்துள்ளது ஸ்விட்ச்லாந்து நாட்டின் டாவோஸில் நடைபெறும் உலக பொருளாதார மாநாட்டின்போது

சீனாவின் பொருளாதார வளர்ச்சியைக் காட்டிலும் இந்திய பொருளாதாரம் கூடுதலாக ஒரு சதவீத வளர்ச்சியை பெறக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சந்த்ரயான் இரண்டு விண்கலம் வரும் ஏப்ரல் மாதம் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவா டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார்

எட்டு மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவா்களில் சிறந்த மாணா்களை தேர்வு செய்து செயற்கைக்கோள் உருவாக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதூக அவா் கூறினாா் வரும் கோடைக்காலத்திலிருந்து இதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் என்றாா்

சந்ரயாள் இரண்டு விண்கலத்தை செலுத்துவதற்கு முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று வருவதாகக் கூறிய அவர் வரும் ஏப்ரல் மாதம் இதனை விண்ணில செலுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளட்பட்டு வருவதாகத் தெரிவித்தார் சர்வதேச உவர்நீர் மீன் விவசாயிகள் மாநாடு இன்று சென்னையில் தொடங்கியது தமிழக மீன்வளத்துறை அமைச்சள் திரு டி ஜெயக்குமாா் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தாா் உவா்நீரில் மீன்வள்ப்பு தொடர்பாகவும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன மீனவா்களுக்கு பயன்படும் மெயில் ஆப் செயலியை பயன்படுத்தவது தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் செய்முறை விளக்கங்கள் மேற்கொள்ளப்படும்

உவர்நீர் மீன்வளா்ட்பு கண்காட்சி மீன் உணவுக் கூடங்கள் மற்றும் பல்வேறு தலைப்பிலாள கருத்தரங்குகள் இம்மாநாட்டில் இடம்பெறுகின்றன அலங்கார மீன்வளர்ப்பு கண்காட்சியும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றுள்ளது காவிரி கோதாவரி நதிகளை இணைக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

எனவே கோதாவரி கிருஷ்ணா பென்ணை காவிரி ஆகிய நான்கு நதிகளையும் இளைக்கும் வகையில் விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

நிதின் கட்கரி இத்திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு உலக வங்கி அல்லது ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் என்றார் இந்தத் திட்டம் செயல்படுத்தப்படும்போது தமிழகத்தின் தென்கோடி வரை தண்ணீர் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் பாதுகாப்புத் தேவைகளுக்காக உருவாக்கப்படும் தொழில்நுட்பங்கள் பொதுமக்களின் தேவைகளைப் பூர்த்தி செய்யவும் பயன்படுத்தப்படும் என பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சுபாஷ் பாம்ரே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தீ பாதுகாப்பு தொழில்நுட்பம் தொடர்பான பயிலரங்கில் பேசிய அவர் தீ தடுப்பு பணிகளை மேலும் திறமையாக கையாள வேண்டியது அவசியம் என்றார் புதிய தொழில்நுட்பங்களை அனைத்து துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய பயன்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆழ்குழாய் கிணறுகளில் தவறி விழுவோரை மீட்பதற்கான தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் திரு சுபாஷ் பாம்ரே தெரிவித்தார் தமிழகத்தில் அனைத்து அரசு மற்றும் அரசுசார் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு மன்றம் உருவாக்கப்படும் என்று போக்குவரத்துத் துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்குள்ளார் இன்று சென்னையில் இந்த மன்றத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த குழுக்கள் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கெங்கோட்டையன் சாலை பாதுகாப்பு தொடர்பாக இளம் சிறார்களிடையே சாலை விதிகள் குறித்தும் அடிப்படை பாதுகாப்பு குறித்தும் பயிற்சி அளிப்பதற்கு அரசு நடவடிககை எடுக்கும் என்றார் நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் எட்டாவது சுற்றில் இந்திய வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் அஸர்பைஜானின் ஷாக்ரியாரை வென்றார் இதையடுத்து இப்போட்டியில் ஆனந்த் நார்வேயின் மேக்னஸ் கார்லஸன்னுடன் முன்னணியில் உள்ளார்